நரேந்திர மோடி இன்று மாலை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்துகிறார் தமிழகத்தில் சென்னை மற்றும் சுற்றுப் புறங்களில் நேற்று நள்ளிரவு முதல் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது

புதுச்சேரி யில் கொரோனா நிலவரங்களைக் கருத்தில் கொண்டு சட்டமன்ற வளாகத்திலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்தோ சீன எல்லை நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்துகிறார் கிழக்கு கல்வான் பள்ளத்தாக்குப் பகுதியில் லடாக் கின் இந்திய சீன துருப்புகளுக்கு இடையே ஏற்பட்ட வன்முறை மோதலின் பின்னணியில் இந்தக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது பிரச்சனை பற்றிய சில முக்கிய கேள்விகளுக்கு சீனா இன்னும் பதில் அளிக்காத நிலையில் எல்லைப் பிணக்குகள் குறித்து அரசியல் கட்சிகளிடையே பொதுக்கருத்து உருவாக்க தேவை இருப்பதாலும் இக்கூட்டம் அவசியமாகி உள்ளது

நரேந்திர மோடி ஏற்கனவே கூறியுள்ளார் பிரதமர் திரு

தத்துவ ஞானி யோகி எழுத்தாளர் மற்றும் கவிஞராகவும் திகழ்ந்த பூரீ மகா பிராக்ய ருடன் தமது சந்திப்புகளை பிரதமர் நினைவு கூர்ந்து ஆச்சாரியாரின் போதனைகளை தாம் உள்வாங்கி இருப்பதாகக் கூறினார் மகா பிராக்யரின் போதனைப் படி அனைவரும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார் உடல் மனம் பொருளாதாரம் எல்லாமே ஆராக்கியமாக இருந்தால்தான் கொரோனா போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்பதால் ஒவ்வொருவரும் உன்னத ஆன்மாக்களின் போதனைகளைப் பின்பற்றி வாழ்தல் அவசியம் என்று பிரதமர் வலியுறுத்தினார் கஜகஸ்தான் நாட்டின் முதலாவது அதிபர் திரு எல்பாசி நூர் சுல்தான் நஜர்பயேவ் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைய தாம் வேண்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கொரோனா நிலவரங்களை சமாளிப்பதற்கான முயற்சிகளில் இந்தியா நட்பு மற்றும் கூட்டாளி நாடான கஜகஸ்தா னுக்கு பக்கபலமாக நிற்கும் என்று ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் இந்த மருந்தை நோயாளிகளுக்கு கொடுத்துப் பார்க்கும் ஆய்வு டாக்டர் ராம் மனோகர் லோகியா மருத்துவ அறிவியல் கழகம் ஜார்ஜ் மன்னர் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட மருத்துவ நிறுவனங்களில் மேற்கொள்ளப் படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

குளிர்சாதன வசதி மூலம் கொரோனா எளிதில் பரவ வாய்ப்பு இருப்பதையும் சுற்றுப்புற வெப்பநிலை சற்று அதிகமாக இருந்தால் கொரோனா வைரசை எதிர்க்க உதவிகரமாக இருக்கும் என்பதையும் கருத்தில்கொண்டு நிதி ஆயோக் மற்றும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனை அடிப்படையில் குளிர்சாதன வசதி இல்லாத ரயில் பெட்டிகளை கொரோனா பிரச்சனைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்யப் பட்டதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கொரோனா நோயாளிகளுக்கான மருத்துவமனை படுக்கைகள் தீர்ந்து விட்டால் மாநில அரசுகள் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளின் படி இந்த ரயில் பெட்டிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது தமிழகத்தில் சென்னை மற்றும் சுற்றுப் புறங்களில் நேற்று நள்ளிரவு முதல் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது

தீவிர ஊரடங்கு உத்தரவின் கீழ் சென்னை நகரின் அனைத்து முக்கிய இடங்களிலும் போலீசார் தடுப்புகளை அமைத்து பல அடுக்கு வாகன சோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர்

ஆயினும் மருந்துக் கடைகள் வழக்கம் போல் திறந்திருக்கும் என்றும் அவசரகால பயணங்கள் உரிய ஆவணங்களின் அடிப்படையில் அனுமதிக்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் இதர பகுதிகளில் முதல் கட்ட பொதுமுடக்கத் தளர்வுகள் தொடர்கின்றன

ஒருவர் காரைக்கா லைச் சேர்ந்தவர்

இது அல்லாது காரைக்கால லைச் சேர்ந்த ஒருவர் மஹாராஷ்டிர மாநிலத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார்

மல்லாடி

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தோ சீன எல்லை நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்துகிறார் தமிழகத்தில் சென்னை மற்றும் சுற்றுப் புறங்களில் நேற்று நள்ளிரவு முதல் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது

புதுச்சேரி யில் கொரோனா நிலவரங்களைக் கருத்தில் கொண்டு சட்டமன்ற வளாகத்திலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன